நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு இன்று ஆறு லட்சம் டோஸ் கோவிஷீல்ட் தடுப்பு மருந்துவந்தசேர்ந்தது

நடைமுறைக்குவருகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது

தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன

சென்னைடிஎம்எஸ் வளாகத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தடுப்பூசிதொடர்பாக பரவும் வதந்திகளைபொதுமக்கள் நம்பவேண்டாம் என்றும் தற்போதுபயன்படுத்தப்பட்டுவரும் கோவாக்ஸின் மற்றும் கோவிஷீல்ட் மருந்துகள் மிகவும் பாதுகாப்பானதுஎன்றும் தெரிவித்தார் மாநிலத்தில் தடுப்பூசிதட்டுப்பாடு இல்லையென்றும் புனேயில் உள்ளசீரம் கோவிஷீல்ட் நிறுவனத்திலிருந்துஅனுப்பிவைக்கப்பட்ட லட்சம் டோஸ் தடுப்பு மருந்த இன்றுசென்னைவந்துசேர்ந்ததாகவும் அவர் கூறினார் இந்ததடுப்பூசிடோஸ்கள் குளிர்ப்பதனசேமிப்புக் கிடங்கில் பாதுகாத்துவைக்கப்பட்டுள்ளதுஎன்றும் கெரிவிக்கார் மேலும் ஐந்துவட்சம் டோஸ் கோவாக்ஸின் மருந்துவிரைவில் வந்துசேரும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனைநிலையங்கள் தொடர்ந்தசெயல்படவும் ஊடகம் மற்றும் பத்திரிகைத் துறையினர் இரவில் செயல்படவும் அனுமதிக்கப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைதோறும் முழுஊரடங்கு கடைப்பிடிக்கப்படும் அன்றையதினம் இறைச்சிக் கடைகள் காய்கறிக் கடைகள் திரையரங்குகள் வணிகவளாகங்கள் மற்றும் இதரகடைகள் செயல்படஅனுமதிகிடையாதுஎன்றுமாநிலஅரசுஅறிவித்துள்ளது விநியோகம் பால் மருத்துவசேவைகள் மற்றம் ஊடகசேவைகளுக்குதொடர்ந்துஅனுமதிஅளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சுற்றுலாதலங்கள் கடற்கரைமற்றும் பூங்காக்களுக்குசெல்லஅனைத்துநாட்களுக்கும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்துஉதகைமலையில் ரத்துசெய்யப்பட்டுள்ளது உதகைகுன்னூர் பகுதியில் உள்ள பூங்காக்கள் மற்றும் அனைத்துகற்றுலாதலங்களும் மூடப்பட்டுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நெறிமுறைகளைபின்பற்றாதவர்கள் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றம் அரசின் எச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில் வழிபாட்டுத் தலங்களில் பின்பற்றவேண்டியநடைமுறைகள் குறித்துஅனைத்தமதத் தலைவர்களுடன் தலைமைச் செயலாளர் திருராஜீவ் ரஞ்சன் இன்றுஆலோசனைமேற்கொண்டார் சென்னைதலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்தஆலோசனையில் கோவிட் பரவலைக் கருத்தில் கொண்டுவழிபாட்டுநேரங்களைமாற்றியமைக்கவும் கோவிட் நெறிமுறைகளைமுழுவீச்சில் பின்பற்றுவதுகுறித்தும் விவாதிக்கப்பட்டது அரசுஎடுக்கும் நடவடிக்கைகளுக்குஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றுஅனைவரும் உறுதியளித்தனர்

இந்ததடுப்பூசியினால் தங்களுக்குஎந்தபாதிப்பும் ஏற்படவில்லைஎன்றுதிருநெல்வேலியைச் சேர்ந்தபயனாளிகள் தெரிவித்தனர்

திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலினும் திருராகுல்ஷாந்திகுணமடையவேண்டும் என்றடுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் அனைத்தரயில்களும் இயக்கப்படுவதால் பயணிகள் சிரமம் நாட்டில் இன்றிபயணம் செய்யும் நிலைஉருவாகியுள்ளதாகரயில்வேத்துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இடம் பெயர்ந்துள்ளதொழிலாளர்கள் தங்கள் பணியிடமோஅல்லதுசொந்தஊர்களுக்கோசெல்வதற்குபோதியஅளவில் முன்பதிவு பயணச்சீட்டுகள் அளிக்கப்பட்டுவருவதாகவும் தெரிவித்தார்